ஆதரவளிக்கும் என்றுபிரதமர் திரு நரேந்திரமோடிஉறுதிபடதெரிவித்துள்ளார் அயோத்தியில் ராமர் கோவிலுக்குவரும் புதன்கிழமையன்றுபிரதமர் திரு நரேந்திரமோடிஅடிக்கல் நாட்டவுள்ளநிலையில் மூன்றுநாட்கள் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றுவருகின்றன

ஐந்தாம் வகுப்பு வரையிலானமாற்றுக் கல்விதிட்டஅட்டவணையைமத்தியகல்விஅமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் வெளியிட்டுள்ளார்

ஆப்கானிஸ்தானில் வாழும் மக்கள் அமைதியாகவும் செழிப்பாகவும் வாழுவதற்கு இந்தியா முழு ஆதரவளிக்கும் என்றுபிரதமர் திரு நரேந்திரமோடிஉறுதிபடதெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தான் அதிபர் டாக்டர் அஷ்ரஃப் கானியுடன் தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டஅவர் ஈத் வாழ்த்துக்களைதெரிவித்தார் கோவிட் தொற்றுகாலத்தின்போதுஉடனடிநிவாரணமாகமருத்துவஉதவிசெய்ததற்குதிரு அஷ்ரஃப் கானிநன்றிதெரிவித்தார் இரு தரப்பு உறவுகளைவலுப்படுத்துவதில் இரு நாடுகளும் உறுதியாக இருப்பதாகஅவர் கூறினார் தற்போதையசூழலில் ஆசியமண்டலத்தில் பாதுகாப்பு குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்தனர்

காபூலின் கிழக்கேசிறைவளாகத்துக்குள் வெடிகுண்டுகள் நிறைந்தவாகனத்தைமோதிநடத்தப்பட்டதற்கொலைத் தாக்குதலில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர்

புனிததலங்களானகாசிமற்றும் அயோத்தியில் பூசாரிகள் சிறப்பு பூஜைகள் செய்துவருகின்றனர் ஷிஷ்பாவில் உள்ள கோவில்களில் பஜனைகள் கீர்த்தனைகள் ராமசரிதைபாடல்கள் பாடப்பட்டுவருகின்றள பிரதமர் திரு நரேந்திரமோடி ராஷ்ட்ரியசுயம் சேவக் அமைப்பின் தலைவர் திரு மோகன் பகவத் உத்தரபிரதேசமாநிலஆளுநர் திருமதிஆனந்திபென் பட்டேல் முதலமைச்சர் திரு யோகிஆதித்யநாத் மற்றும் அயோத்திஅறக்கட்டளையின் தலைவர் மஹன்த் ந்ரித்யாகோபால் தாஸ் ஆகியோர் அடிக்கல் நாட்டும் விழாவில் கலந்துகொள்கின்றனர்

அழைப்பிதழ் உள்ளவர்கள் மட்டுமே இந்தவிழாவில் கலந்துகொள்ள முடியும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு உற்பத்திமற்றும் ஏற்றுமதிமேம்பாட்டுகொள்கைளைபாதுகாப்பு அமைச்சகம் வடிவமைத்துள்ளது

பாதுகாப்புத் திறனைமேம்படுத்துவதில் கூடுதல் கவனம் செலுத்தவும் ஏற்றுமதியைஅதிகரிக்கவும் கொள்கைவடிவமைக்கப்பட்டுள்ளது

ரானுவம் கடற்படைவிமானப்படைகளுக்குத் தேவைப்படும் சாதனங்களைகூடுதலாகஉற்பத்திசெய்வதற்கு இந்தக் கொள்கைவழிவகுத்துள்ளது ஏற்றுமதிகளைக் குறைத்துஉள்நாட்டுஉற்பத்தியைஅதிகரிப்பதற்குமுன்னுரிமைஅளிக்கப்டும் ஆராய்ச்சிமேம்பாட்டுநடவடிக்கைகளுக்கும் புதியபடைப்புகளுக்கும் முக்கியத்துவம் தரப்படும்

ஐந்தாம் வகுப்பு வரையிலானமாற்றுக் கல்விதிட்டஅட்டவணையைமத்தியகல்விஅமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் வெளியிட்டுள்ளார்

ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர் மற்றும் பள்ளிமுதல்வர்கள் இணையவழிமுறையில் கல்விபயிலுதவற்கு இந்தபாடத் திட்டம் உதவும் என்றுஅவர் கூறியுள்ளார்

மத்தியஅரசின் தேசியசுகாதார இயக்கத்தின் மூலம் மருந்துகள் விநியோகம் கையிருப்பு தடுப்பு பதப்படுத்தும் முறைகள் கண்காணிக்கப்படுவதாகஅரசுகூறியுள்ளது குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிதாய்மார்களுக்குதடுப்பு மருந்துகள் போடப்பட்டுள்ளதாஎன்பதைஉறுதிசெய்யும் தொழில்நுட்பம் இத்திட்டத்தில் பயன்படுத்தப்படுகிறது முப்பத்திரண்டுமாநிலங்கள் மற்றும் யூளியன் பிரதேசங்களில் ஈவிள் என்னும் மின்னனுகண்கானிப்பு முறைபயன்படுத்தப்படுகிறது

தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையேதொடர்ந்துபின்பற்றப்படும் என்றுமுதலமைச்ச் திருஎடப்பாடிபழனிசாமிஅறிவித்துள்ளார் புதியகல்விக் கொள்கைதொடர்பாகசென்னைதலைமைச் செயகலத்தில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் நேற்றுஆலோசனைநடத்தினார் இந்தகூட்டத்தில் உரையாற்றியமுதலமைச்சர் மும்மொழிக் கொள்கைதமிழகத்தில் எப்போதம் அனுமதிக்கப்படமாட்டாதுஎன்றுதிட்டவட்டமாகத் தெரிவித்தாா் புதியகல்விக் கொள்கையில் மும்மொழிக் கல்வி மத்தியஅரசுஅறிவித்த இடம்பெற்றிருப்பதுவேதனையையும் வருத்தத்தையும் அளிக்கின்றதுஎன்றுமுதலமைச்சர் குறிப்பிட்டார் பல்வேறுகட்டங்களில் மும்மொழிகொள்கைக்குமுந்தையஅரசுகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார் தமிழ்நாட்டுமக்களின் உணர்வைஏற்று மத்தியஅரசுஅறிவித்தமும்மொழிக் கொள்கையைமறுபரிசீலனைசெய்து அந்தந்தமாநிலங்கள் தங்களின் கொள்கைளுக்குஏற்பசெயல்படுத்திக் கொள்ளமத்தியஅரசுஅனுமதிக்கவேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மொழிக்கோ தமிழர்களுக்கோபாதிப்பு தமிழ் ஏற்டும்போதுஅதனைகளையமாநிலஅரசுஉடனடிநடவடிக்கைகளைமேற்கொள்ளும் என்றும் திருஎடப்பாடிபழனிசாமிதெரிவித்தாா் தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையேதொடர்ந்துபின்பற்றப்படும் எனவலியுறுத்தி இக்கூட்டத்திற்குப் பின் அறிக்கைஒன்றையும் முதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமிவெளியிட்டுள்ளார் வர்த்தகரீதியிலானநிலக்கரிகரங்க திட்டங்களில் முதலீடுசெய்யும் அந்நியநேரடிமுதலீட்டாளர்கள் அரசின் திருத்தியமைக்கப்பட்டசுட்டங்களுக்குஉட்படவேண்டும் என்றுமத்தியஅரசுதெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் உள்ளவர்களும் அந்நாட்டில் முதலீடுசெய்தவர்களும் திருத்தியமைக்கப்பட்டநெறிமுறைகளின் விண்வெளிஅணுசக்திஉற்பத்திபோன்றதுறைகளில் பாதுகாப்பு படி நேரடிஅந்நியமுதலீடுசெயவதற்குஅனுமதியில்லைஎன்று அரசுகூறியுள்ளது

பயிற்சிக்கானகாலஅளவு போதவில்லைஎன்பதாலும் விளையாட்டுவீரர்கள் தயார் நிலையில் இல்லைஎன்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

சைரஸ் போன்சா இந்தஅறிவிப்பைவெளியிட்டார்

ஊபர் கோப்பைபோட்டியில் இந்தியமகளிர் குருப் டி பிரிவில் இந்தியாபிரான்ஸ் ஜெர்மனிநாடுகள் உள்ளன